கால்நடை ஆதாரங்கள் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் ராஷ்டரிய காமதேலு ஆயோக் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல்

அமைச்சரவைக் கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த திருத்தம் மசோதாவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இதனை அடுத்து சட்டவிரோத வைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக திறம்பட செயல்பட முடியும் என்றும் ஏழை மக்கள் ஏமாற்றப்படுவது தடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த சட்டத்தை மீறவோருக்கு கடும் தண்டனை அளிக்கவும் மிக அதிகமான அபராதம் விதிக்கவும் இந்த மசோதா வகை செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார் சுட்டவிரோதமாக சேகரிக்கப்படும் டெபாசிட்களை உரியவர்களுக்கு திரும்ப அளிப்பதற்கான வழிவகைகளும் மசோதாவில் உள்ளன என்று அமைச்சர் கூறினார்

ஹரியானா மாநிலம் குண்டுலியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப தொழில் முனைவுத்திறன் மற்றும் மேலாண்ம் நிறுவனம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் உள்ள இந்திய உணவு பதளீட்டு தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அந்தஸ்த்தை வழங்குவது இந்த மசோதாவில் நோக்கமாகும் இம்மாதம் முதல் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ராஷ்டரிய காமதேனு ஆயோக் அமைப்பிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது நாட்டின் கால்நடை ஆதாரங்கள் சும்பந்தப்பட்ட வாழ்வாதாரங்களை உருவாக்குவது தொடர்பான கொள்கை கட்டமைப்பை ஏற்படுத்த இந்த அமைப்பு வகைசெய்யும் வருமானவரி ஒம்புட்ஸ்மான் மறைமுகவரி ஒம்புட்ஸ்மான் ஆகிய பதவிகளை அகற்றுவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது தெலங்கானா ஜார்க்கண்ட் ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுவரும் அனல்மின் நிலையங்களிலிருந்து இந்த மாநிலங்களுக்கு கூடுதல் மின்சாரம் ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது

இந்த ஆணையத்தில் தலைவர் ஒருவரும் ரிசர்வ் வங்கி செபி ஐஆர்டிஏஐ பிஎஃப்ஆர்டிஏ ஆகிய அமைப்புகளின் சார்பில் உறுப்பினர்களும் இடம்பெற்றிருப்பார்கள் சர்வதேச நிதிச்சேவைகள் மையத்திற்கான நிதித்துறை கட்டுப்பாட்டு அமைப்புகள் அனுமதித்திருந்த அளைத்து நிதிச்சேவைகள் மற்றும் நிதி உற்பத்தி பொருட்களை இந்த புதிய ஆணையம் வரன்முறைப்படுத்தும்

ஊருடுவலை தடுப்பதற்கு எல்லை மேலாண்மையில் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஐூ மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதைத் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாட்டின் எல்லைப்பகுதிகளில் மூவாயிரத்திற்கும் அதிகமான ஊடுருவல் சம்பவங்கள் நடந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் ஒடிஷாவில் உள்ள பாராதீப் துறைமுகம் வரும் நாட்களில் நாட்டின் முதலாவது துறைமுகமாகிவிடும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பாராதீப்பில் இந்திய எண்ணெய் கழகத்தின் பாலிபரப்பிலின் ஆலையை தொடங்கிவைத்து அவர் பேசினார் ஒடிஷாவில் பல்வேறு திட்டங்களில் தமது அமைச்சகம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ருபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்தார் இத்திட்டங்களுக்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் இவற்றினால் ஐம்பதாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஒடிஷா மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள நதிநீர் போக்குவரத்து திட்டங்களால் மாநிலம் வளமடையும் என்றும் லட்சக்கணக்காள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திரு கட்கரி தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் வரும் ஞாயிற்றக் கிழமை நடைபெறவுள்ள வசந்த பஞ்சமி புளிதநீராடல் நிகழ்ச்சி அமைதியாக நடைபெறுவது குறித்து முடிவு செய்ய கும்பமேளா நிர்வாகிகளும் அக்காரா பரிஷத்தும் உயர்நிலைக்கூட்டம் ஒன்றை நேற்று நடத்தினர் இந்த கூட்டத்தில் அக்காராக்கள் புனிதநீராடலுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கால அவகாகத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரச்சினைகளை பரஸ்பர புரிந்துணர்வு மூலம் தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அக்காராக்களின் பெரிய கனகர வாகன ஊர்வலம் கட்டுப்படுத்தப்படும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அக்காராக்களின் தொண்டர்கள் புனிதநீராடலுக்குச் செல்லும்போது அடையாள அட்டைகளை கொண்டுசெல்ல வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அக்காரா பரிஷத் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளது

இந்திய ரிசர்வ் வங்கி தனது ஆறாவது மாதம் இருமுறை பணக்கொள்கை ஆய்வறிக்கையை இன்று வெளியிடவுள்ளது திரு சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொறுப்பேற்றப்பின்பு வெளியிடப்படவுள்ள முதலாவது கொள்கை அறிக்கை இது மேலும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தபின் வெளியாகும் முதலாவது கொள்கை அறிக்கை ஆகும் இதற்கு முன்னதாக ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கைக்குழு மூன்று நாள் ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் செவ்வாய்கிழமை அன்று தொடங்கியது பணவீக்கம் கட்டுக்குள் இருந்தாலும் பண நிலைமை நழுவிவிடாமல் தவிர்க்க ரிசர்வ் வங்கி கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று இந்த நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்

சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணைக்காக தொழில் அதிபர் திரு ராபர்ட் வதோ அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் நேற்று நேரில் ஆஜரானார் லண்டனில் பல்வேறு சொத்துக்களை வாங்கியதாக கூறப்படும் குற்றக்காட்டு தொடர்பாக திரு வதேராவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே கடந்த வாரம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய தில்லி நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது முன்னதாக திரு வதேரா லண்டனில் பல்வேறு சொத்துக்கள் வாங்கியதற்கான தகவல்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தில்லி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது

தில்லி முதன்மை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்திரேட் திரு தீபக் ஷெராவத் அதிகாரிகள் கோப்பு மீது நடவடிக்கை எடுக்க நீண்ட காலதாமதம் செய்ய முடியாது என்று குறிப்பிட்டு தில்லி காவல் துறையினர் இந்த வழக்கு விசாரணைக்கான அனுமதியை மூன்றுவார காலத்தில் பெறவேண்டும் என்று உத்தரவிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி வாரியத் தேர்வுகள் பலத்த பாதுகாப்புடன் இன்று தொடங்குகின்றன உத்தரப்பிரதேச இடைநிலை கல்வி வாரியம் இந்த தேர்வுகளுக்கென விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வாய்ஸ் ரெக்கார்டர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன புறீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை இரண்டு வழிகளிலும் மூடப்பட்டுள்ளது இந்த நெடுஞ்சாலையின் காஷ்மீர் பகுதியின் காஸிகுண்டு என்ற இடத்தில் ஜவகர் கரங்கத்திற்கு அருகே தொடர்ந்து பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது

மேலும் ஸ்ரீநகர் விமான நிலையத்தின் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தண்ணீர் கழிவு மேலாண்மை அகியவற்றின் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் ஜெர்மனியும் உடன்பாடு செய்துகொண்டுள்ளன

ஜவுளித்துறை தண்ணீர் மேலாண்மை கடல் மாகபடுவது தண்ணீர் தர நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளில் பயிற்சி மற்றும் திறன்மேம்பாடு ஆகியவை குறித்து இருணப்பும் விவாதித்ததாக அரசு அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் தேசிய அரசு அமைப்பது குறித்த விவாதத்திற்கு பிந்தைய வாக்கெடுப்பு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தேசிய அரசு அமைப்பதற்கான திட்டத்தை இதர கட்சிகளின் ஆதரவுடன் தாக்கல் செய்துள்ளது அதிபர் எமத்ரிபாலா சிறிசேனா மற்றும் முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தேசிய அரசு அமைப்பதற்கான திட்டத்தை நாடாளுமன்றத் தலைவர் திரு வட்சுமண் கிரியெல்லா நாடாளுமன்றத்தில் சென்ற வாரம் தாக்கல் செய்தார் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் எஞ்சியப் பகுதிகள் இன்னும் ஒருவார காலத்திற்குள் மீட்கப்பட்டுவிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் சிரியாவிலிலும் ஈராக்கிலும் ஐஎஸ்ஐஎஸ் வசமிருந்த கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளையும் அமெரிக்க ரானுவமும் அதன் கூட்டாளிகளும் சிரியாவின் ஜனநாயக படைகளும் மீட்டிருப்பதாக அவர் கூறினார் நேற்று அமெரிக்க வெளியுறவுத்துறையின் சர்வதேச மாநாட்டில் அவர் உரையாற்றினார் இது தொடர்பான முறைப்படியான அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் அதிபர் கூறினார் உலக வங்கியின் அடுத்த தலைவராக நியமனம் செய்வதற்கு அமெரிக்க வருவாய்த்துறை அதிகாரி திரு டேவிட் மால்பாசை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்துள்ளார் ஏடிபி சென்னை ஒப்பள் போட்டியில் பிராஜ்னேஸ் குன்னேஸ்வரன் உள்ளிட்ட நான்கு இந்திய வீரர்கள் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர்

மற்றொரு இந்திய வீரர் சசிக்குமார் முகுந்த்